விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் வருவாய் ஆதரவு திட்டத்தை பிரதுர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார் சென்னையில் நடைபெறம் விழாவில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் இத்திட்டத்தை தொடங்கி வைக்கின்றனர்

வானொலியில் ஒலிபரப்பாகிறது

நடைமேம்பாலம் கரங்கப் பாதை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தொடங்கி வைக்கிறார்

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற உள்ளது இனி விரிவான செய்திகள் விவசாயிகளுக்கு ஆன்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்க வகை செய்யும் பிரதமரின் வருவாய் ஆதாவு திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார் இதன்படி இத்திட்டத்தின் முதற்கட்ட தவணைத் தொகையாக இரண்டாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட உள்ளது எஞ்சிய நான்காயிரம் ரூபாய் அடுத்த கட்டமாக இரண்டு தவணைகளில் வழங்கப்படும் இரண்டு ஹெக்டேர் வரை நிலம் வைத்துள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளது சென்னையில் கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறம் விழாவில் மக்கிய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வம் வேளாண் அமைச்சர் திரு துரைக்கண்ணு ஆகியோர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கான முதல் தவணை நிதியை வழங்க உள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவை ஒட்டி அங்குள்ள திரிவேணி சங்கமத்தில் இன்று புனித நீராடும் பிரதமர் கும்பமேளாவில் தூய்மைப் பணியில் ஈடுபட்ட பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களை கௌரவிக்க உள்ளார் மேலும் அங்கு நடைபெறும் விழாவில் துய்மைப் பணியாளர்கள் சாமியார்கள் பக்தர்கள் மற்றும் மாணவ தன்னார்வலர்கள் இடையேயும் பிரதமர் உரையாற்ற உள்ளார்

பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி தனது முதல் அலைவரிசையில் ஒலிபரப்ப உள்ளது இதனை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இன்றிரவு எட்டுமணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் நடைபெறும் விழாவில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நிறைவேற்றப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களை ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தொடங்கி வைக்கிறார்

மேலும் தாம்பரம் செங்கல்பட்டு எஇடையே உள்ள ரயில் நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு கரங்கப்பாதைகள் சென்னை எழும்பூரில் புதப்பிக்கப்பட்ட டிக்கெட் முன்பதிவு மையம் கிண்டி இரண்டாவது டிக்கெட் ரயில் நிலைய திரு பியூஷ் கோயல் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மாநில அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தீவிரவாதத் தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு தியாகி அந்தஸ்து வழங்கப்படும் என காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று மாணவர்களிடையே கலந்துரையாடிய அவர் இதடோன்று நாட்டிற்காக வீரமரணம் அடையும் ராணுவ வீரர்கள் மற்றும் துணை ராணுவப் படையினருக்கு உரிய மரியாதை கிடைப்பதில்லை என்றார் நாட்டில் வேலை வாய்ப்பின்மை பெரும் பிரச்னையாக உள்ளதாகக் குறிப்பிட்ட ராகுல்காந்தி மத்திய அரசு இப்பிரச்னையை உணர மறுப்பதாகவும் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இளைஞர்களுடன் கலந்துரையாடி வேலை வாய்ப்பு பிரச்னைக்குத் தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் ராமநாதபுரம் நகரில் தேசிய நெடுஞ்சாலை துறை மூலம் நான்குவழிச்சாலை அமைக்கும் பணிகளை மாநில தகவல் தொழில் நுட்பத்துறை அமைச்சர் திரு மணிகண்டன் தொடங்கி வைத்தார்

கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இரண்டுவயது சிறுமிக்கு ஹெச் ஐ வி தொற்று ஏற்பட்டது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இந்த மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆஞ்சியோகிராம் சேவை மற்றும் மாவட்ட தொடக்க நிலை இடையீட்டு சேவை மையத்தை தொடங்கி வைத்தப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தக் குழந்தைக்கு ரத்தம் கொடுத்தவரையும் பரிசோதித்து விட்டதாகவும் அவருக்கு ஹெச்ஐவி பாதிப்பு இல்லையென்று தெரிய வந்துள்ளதாகவும் கூறினார் இந்தக் குழந்தைக்கு பல இடங்களில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதால் குடும்பத்தினர் ஒத்துழைத்தால் அதுகுறித்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார் மேலும் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு அரசு அவ்வது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் உறுதியளித்தார் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களின் கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் என அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் ஊழலற்ற மதச்சார்பற்ற மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றக் கூடிய அரசு அமைய வேண்டும் என்றார்

வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலுக்குப் பிறகு மத்தியில் தமிழகம் விரும்பும் மதச்சார்பற்ற அரசு அமையும் என்றும் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார்

சுமார் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்புப் படையினர் நீண்டநேரம் போராடி தீ யை அணைத்தனர் இந்த விபத்தில் உயிரிழப்போ யாருக்கும் காயமோ ஏற்படவில்லை விபத்துக்கான காரணம் குறித்து ரானுவ விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த புதன் அன்று தொடங்கிய இந்த ஐந்துநாள் விமான கண்காட்சி இன்றுடன் நிறைவடைகிறது அரசு வேலை பெறுவதற்கு பணம் கொடுப்பவர் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது அறிவிப்பு வெளியிடுமாறு தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வேலை வாங்கித் தருவதாகக் கூறி மோசடி செய்த ஒருவரின் ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அந்த நபருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் அரசுப்பணி மற்றும் மருத்துவ மாணவர் சேர்க்கைகள் தேர்வு மற்றும் தகுதி அடிப்படையில் பெற வேண்டியது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பது தரதிருஷ்டவசமானது எனவும் நீதிபதி வேதனை தெரிவித்தார் அரசு வேலையை பணம கொடுத்து மறைமுகமாக பெற்றுவிடவாம் என் மனப்பாங்கை தடுத்து நிறுத்த வேண்டுமென்றும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார் இருவரிச்செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றத்தை தணிக்க அமெரிக்கா நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் பகவவ்பூரில் செயல்பட்டு வரும் ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பின் தலைமையகத்தை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தவிட்டதாக வெளியான செய்தியை பாகிஸ்தான் அரசு மறுத்துள்ளது கோவா முதலமைச்சர் திரு மனோகர் பாரிக்கர் மருத்துவப் பரிசோதனைகளுக்காக பனாஜி அருகே உள்ள கோவா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாகை மாவட்டத்தில் அரசுப் பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகளிடம் போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு ஜே ராதாகிருஷ்ணன் குறைகளைக் கேட்டறிந்தார்

இந்த சிறப்பு முகாம் இன்றும் நடைபெறுகிறது

அவருக்குப் பதிலாக திருமதி எம் வி ஜெயகௌரி சென்னை மாநகர இணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் விளையாட்டுக் செய்திகள் புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலகக் கோப்பை தப்பாக்கிச்கடும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை அபூர்வி சாண்டிலா வுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஏர் ரைபிள் பிரிவு போட்டியில் அபூர்வி சாண்டிலா உலக சாதனையுடன் தங்கப்பதக்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதவாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது விசாகப்பட்டினத்தில் நடைபெற உள்ள இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது துபாய் டென்னிஸ் போட்டியில் உலகின் முன்னணி வீராங்கனையான பெட்ரா குவிட்டோவா வை வீழ்த்தி சுவிட்சர்லாந்தின் பெலின்டா பென்சிக் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார்

தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிவாள கையுந்து பந்து போட்டிகளை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை செயலாளர் திரு தீரஜ் குமார் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நேற்று தொடங்கி வைத்தார் நீச்சல் போட்டிகள் வேளச்சேரி நீச்சல் குள வளாகத்திலும் ஆடவர் மற்றும் மகளிர் கபடிப் போட்டிகள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலும் நடைபெறுகின்றன